நேரடி தொடர்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கப் பணியாளர்களுக்கு கருணை ஒய்வூதியம் வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் அஇஅதிமுக பிஜேபிஇடையே தொகுதிப் பங்கீடு குறித்து விரைவில் பேச்சு வார்த்தை தொடங்கும் என்று பிஜேபி மாநிலத்தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஈ எஸ் ஐ திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவையின் தரத்தை மேலும் உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கூறியுள்ளார்

ஈ எஸ் ஐ திட்டத்தின் கீழ் மகப்பேறு திட்டப் பலன்களை பெண்கள் பெறுவதற்கான நிபந்தனைகள் தளர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார்

கிராமப்புற மக்களுக்கு மாற்று வேலைவாய்ப்பை அளிக்கக்கூடிய திட்டமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டம் திகழ்வதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியிருக்கிறார் தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தத் திட்டம் தொடர்பான மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர் கிராமப்புற மக்களுக்கு மாற்று வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய திட்டமாக இது உள்ளது என்று கூறினார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய கவுன்சிலின் தலைமை இயக்குநர் திரு

நகர்ப்புற மக்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் வழங்கும் சேவையின் தரத்தை உயர்த்த தேசிய நகர்ப்புற டிஜிட்டல் இயக்கம் உதவும் என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் மக்களுக்கான அனைத்து வசதிகளையும் நிறைவேற்றித்தர உள்ளாட்சி அமைப்புகளுடன் ஆதரவுடன் தமது அமைச்சம் பணியாற்றி வருவதாகக் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை முறையாகப் பயன்படுத்தினால் நகரங்கள் மேலும் நவீனமாகும் என்று கூறினார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கப் பணியாளர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கருணை ஒய்வூதியம் வழங்கும் திட்டத்திளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடையாளமாக ஒய்வு பெற்ற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கப் பணியாளர்கள் ஒன்பது பேருக்கு ஒய்வூதிய அட்டைகளையும் அவர் வழங்கினார்

தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தல் தொகுதிப் பங்கீடு தொடர்பாக அஇஅதிமுக பிஜேபி இடையே விரைவில் பேச்சு வார்த்தை தொடங்கும் என்று பிஜேபி மாநிலத்தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று இரட்டை இலக்கத்தில் உறுப்பினர்களை பேரவைக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கோடு தமது கட்சி பணியாற்றி வருவதாகக் கூறினார் மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து தேர்தலுக்குப்பின்னர் கட்சியின் அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார்

சமீரன் தெரிவித்துள்ளார் தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாக நேற்று தென்காசியில் நடைபெற்ற இரு மாநில அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஜெய்சங்கர் நேற்று திறந்து வைத்தார் பாரிஸ் பருவநிலை மாநாட்டில் ஒப்புக் கொள்ளப்பட்ட முடிவுகளை இந்தியா உறுதியுடன் அமல்படுத்தி வருவதாக கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து வரும் சனிக்கிழமை வேலைவாய்ப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்துள்ளன முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக யானைகள் சாலையோரப்பகுதிகளில் அதிக அளவில் நடமாடுவதால் வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது

முன்னதாக இந்தப் போட்டி நடைபெறவுள்ள மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் இன்று திறந்து வைக்கிறார் விஜய் ஹசாரே கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று மத்தியப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது

இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிசா மும்பை அணிகள் பங்கேற்கின்றன